திட்டத்தின்கீழ்

நரேந்திர மோடி இன்று நாட்டு மக்களுக்கு ஆற்றிய உரையில் தெரிவித்துள்ளார்

திரும்பியுள்ளனர் பவானிசாஹர் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்காலில் நாளை முதல் பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

நேரத்திற்கு மழை இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

நாட்டு மக்களிடையே இன்று மாலை உரையாற்றுகையில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டா் கடந்த மூன்று மாதங்களாக ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வந்ததாகவும் அவர் கூறினார்

இந்த உணவுப் பொருட்கள் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

இந்த திட்டத்தின் கீழ் குடும்ப உறுப்பினர் ஒவ்வொருவருக்கும் தலா ஐந்து கிலோ கோதுமை அல்லது அரிசியும் குடும்பத்திற்கு ஒரு கிலோ பருப்பும் மாதந்தோறும் இலவசமாக வழங்கப்படும் என்று குறிப்பிட்டாா் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான பாராட்டுதலுக்கு உரியவர்கள் விவசாயிகளும் வரி செலுத்துவோரும் ஆவார்கள் என்றும் பிரதமர் கூறினார் இதள் காரணமாக விவசாயிகளுக்கும் வரி செலுத்தவோருக்கும் தாம் பாராட்டுக்களைத் தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர்களை வணங்குவதாகவும் அவர் தெரிவித்தார் பரவமழைக் காலத்தில் விவசாய துறையில் மட்டும்தான் கூடுதல் பணிகள் இருக்கும் என்றும் பிற துறைகளில் சற்று மந்தநிலையே காணப்படும் என்றும் அவர் கூறினார் வரும் மாதங்களில் வரவுள்ள பண்டிகைகளையும் பிரதமர் பட்டியலிட்டார் இந்த காலக்கட்டத்தில் தேவைகளும் செலவிளங்களும் வருவதை கருத்தில் கொண்டுதான் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கும் திட்டம் நீட்டிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமா் தெரிவித்தாா்

கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

ஊரடங்கை குறித்த நேரத்தில் அமல்படுதியதும் மத்திய அரசு மேற்கொண்ட இதர நடவடிக்கையுமே இதற்குக் காரணம் என்று கூறினார் இநத நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்ட நெறிமுறைகளை பிரதமா் முதல் அனைவரும் பின்பற்றப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார்

வரும் காலங்களில் தேவையான அனைத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு பொருளாதார நடவடிக்கைகளை முன்னெடுத்துச் செல்வோம் என்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார்

உள்ளூர் பொருட்களை வாங்குவதற்கு குரல் கொடுக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் முக கவசம் அணிவது தனிநபா் இடைவெளியை பின்பற்றுவது போன்றவற்றை அனைவரும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் அவர் வேண்டுகோள் விடுத்தார் எந்த ஒரு கவனக்குறைவுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் பருவநிலை காரணமாக சளி காய்ச்சல் ஆகியவை அதிகிி்கும் என்பதால் உடல்நிலையை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார் பிரதமரின் கரீப் கல்யாண் திட்டத்தின்கீழ் ஜூலை முதல் நவம்பர் மாதம்வரை ஐந்து மாதங்களுக்கு ரேஷன் கடைகளில் இலவச உணவுப் பொருட்கள் வழங்கப்படுவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அறிவித்திருப்பதை துத்துக்குடியைச் சேர்ந்த பயனாளி வரவேற்பதாக எமது செய்தியாளரிடம் கூறினார்

தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டவுடன் அதனை அனைருக்கும் வழங்குவதற்குத் தேவையான தொழில்நட்பங்களை உருவாக்குமாறும் பிரதமர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் சா்வதேச அளவிலும் இந்திய அளவிலும் தடுப்பு மருந்தை கண்டறிவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது

வீடு திரும்பியுள்ளனர் இதளையடுத்து

பவானிசாஹா் அணையிலிருந்து காளிங்கராயன் வாய்க்காலில் நாளை முதல் பாசனத்துக்கு தண்ணீா திறந்துவிட முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளாா் இதன் மூலம் ஈரோடு மாவட்டத்தில் ஈரோடு மொடக்குறிச்சி கொடுமுடி வட்டத்தில் உள்ள நிலங்கள் பாசன வசதிபெறும் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள பாரூர் பெரிய ஏரியிலிருந்து நாளை மறுநாள் பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இதனால் போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள நிலங்கள் பாசன வசதிபெறும் என்று அரசு செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கடலூர் மாவட்ட ஆட்சியராக திரு சந்திரசேகர் சக்காமூரி நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது ஆட்சியராக உள்ள திரு அன்புச்செல்வன் இன்று ஒய்வு பெறுவதை அடுத்து கடலூர் மாவட்டத்திற்கு புதிய ஆட்சியர் நியமிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை வானொலியின் நிகழ்ச்சிப்பிரிவு தலைவர் திரு

சக்ரவர்த்தி இன்று ஒய்வு பெற்றார் திருச்சி மதுரை தூத்துக்குடி வானொலி நிலையங்களில் அவர் நிகழ்ச்சி பொறுப்பாளராக பணியாற்றியுள்ளார் சிறந்த நிகழ்ச்சி தயாரிப்புக்கான ஆகாஷவாணி தேசிய விருதைப் பெற்ற இவர் பல நாடகங்கள் மற்றும் விளையாட்டு நிகழ்ச்சிகளையும் தயாரித்துள்ளார்

புவியரசன் தெரிவித்துள்ளார்

இத்தொடர்பாக முதலமைச்சர் திரு

உதயகுமார் தெரிவித்துள்ளார்

செகண்ட்ஸ் அத்தியாவசிய காரணங்களுக்காக மட்டுமே வெளியூர் செல்ல இ பாஸ் கோரி விண்ணப்பிக்க வேண்டும் என மக்களை கேட்டுக் கொள்வதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் சாத்தான்குளம் சம்பவத்தில் நீதிமன்ற உத்தரவுக்கேற்ப அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்தார்

நாள் தோறும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு மருத்துவ ஆலோசனைகள் தொலைபேசி மூலம் இநத கட்டுப்பாட்டு அறையின் மூலம் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

பிரகாஷ் தெரிவித்துள்ளார்

விழுப்புரம் மாவட்டத்தில் நோய் தொற்று பரவலை கட்டுப்படுத்த ஒவ்வொரு ஒன்றியத்திலும் அனைத்துத் துறைகளையும் சார்ந்த குழு அமைக்கப்பட்டுள்ளதாக சுட்ட அமைக்கள் திரு சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் மாவட்டத்தின் பலவேறு பகுதிகளில் ஒலிப்பெருக்கி மூலம் தொடர்ந்து விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார்

இதையடுத்து அந்த கிராமத்தில் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை மற்றும் உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர் நீலகிரி மாவட்டத்தில் நோய் தொற்றை தடுக்க அனைத்து கிராமங்களிலும் கிராம தலைவா் மூவம் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு தடுப்பு மற்றும் முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் கண்காணிப்பு சிறப்பு அதிகாரி திருமதி சுப்ரியா சாஹூ கூறியுள்ளார் இதற்கான திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது தென்மண்டல காவல்துறை ஐ ஜி யாக டாக்டர் எஸ் முருகனும் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக திரு ஜெயக்குமாரும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இதுவரை தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக இருந்த திரு அருண் பால கோபாலன் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார்